முன்னிலை பெற்றுள்ளது

மக்களவைக்கான நாடாளுமன்ற நான்கு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சி தலா ஒரு தொகுதியில் முன்னிலை வகித்து வருகின்றன

தொகுதிகளில் பிஜேபியும் நான்கு தொகுதிகளில் காங்கிரசும் முன்னிலையில் உள்ளன

நாடுகளிலிருந்து மருத்துவ உதவிகள் குவிய துவங்கியுள்ளன

மோதுகின்றன இரவு ஏழு முப்பதுக்கு நடைபெறும் இரண்டாவது போட்டியில் பஞ்சாப் அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் தற்போது எண்ணப்பட்டு வருகின்றன திமுக கூட்டணி அஇஅதிமுக கூட்டணியை விட பல தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது

தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் முப்பதாயிரத்திற்கும் கூடுதலான வாக்கு வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார்

பிஜேபி மாநிலத் தலைவர் திரு எல் முருகன் தாராபுரம் தொகுதியிலும் பாமக தலைவர் திரு ஜி கே மணி பெண்ணாகரம் தொகுதியிலும் மக்கள் நீதி மய்ய தலைவர் திரு கமலஹாசன் கோவை தெற்கு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றனர் திருச்சி மாவட்டத்தில் உள்ள பல தொகுதிகளில் திமுக வேட்பாளர்கள் முன்னிலையில் உள்ளனர்

மக்களவை நாடாளுமன்ற நான்கு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெற்றது ஆந்திர பிரதேச மாநிலத்தில் திருப்பதி கர்நாடகாவில் பெல்காம் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி கேரளாவில் மலப்புரம் ஆகிய தொகுதிகளுக்கான தேர்தல் முன்னிலை நிலவரம் கிடைக்கப்பெற்றுள்ளது அதில் திருப்பதி தொகுதியில் ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் முன்னிலையில் உள்ளார் மலப்புரம் தொகுதியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் முன்னிலை வகிக்கிறது கன்னியாகுமரி தொகுதியில் காங்கிரஸ் கட்சியில் இருப்பவர் முன்னிலையில் இருக்கிறார்

அந்த இடைத்தேர்தலின் முடிவுகள் தற்போது வெளியாக தொடங்கியுள்ளன

ஜார்க்கண்ட் மத்தியபிரதேஷ் மகாராஷ்ட்ரா மிசோரம் தெலங்கான மற்றும் உத்ராகண்ட் மாநிலங்களிங்களில் தவா ஒரு தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெற்றது

கர்நாடகா மாநிலத்தின் பவசகல்பாண் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் முன்னிலையில் உள்ளார் மஸ்கி தொகுதியில் காங்கிரஸ் கட்சி முன்னிலை வகிக்கிறது மத்தியபிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற ஒரு தொகுதிக்கான இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் திரு அஜய் குமார் முன்னிலையில் உள்ளார் மகாராஷ்ட்ர மாநிலத்தின் பந்தர்பூர் தொகுதியில் தேசிய காங்கிரஸ் கட்சி முன்னிலை வகிக்கிறது மிசோராமில் சோராம் மக்கள் இயக்கம் முன்னிலை பெற்றுள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் இரண்டு தொகுதியில் காங்கிரஸ் கட்சியும் ஒரு தொகுதியில் பிஜேபியும் முன்னிலையில் உள்ளன தெலங்காளாவில் நாகார்ஜூனா சாகர் தொகுதியில் தெலங்கானா ராஷ்ட்ர சமிதி கட்சி முன்னிலை வகிக்கிறது உத்ராகண்ட்டில் உள்ள சால்ட் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் முன்னிலையில் உள்ளார்

இதற்கான நடவடிக்கைகளில் மத்திய ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு சதானந்த கவுடா ஆய்வு நடத்தியுள்ளார்

நான்கு மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியள் பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தல்களின் முடிவுகள் குறித்த சிறப்பு கலந்துரையாடல் அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவு ஏற்பாடு செய்துள்ளது இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு துறை சார்ந்த நிபுணர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் ஆகியோர் பங்கேற்கின்றனர்

இந்த சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியின் நியூஸ் ஏர் டாட் காம் மற்றும் நியூஸ் ஆள் ஏர் அஃபிஷியல் என்ற யூ ட்யூப் சேனலிலும் ஒலிபரப்பாகும்

மாணவர்களுக்கு மதிப்பெண்களை எப்படி வழங்குவது அதுகுறித்த கால அட்டவணை விவரங்களை சி பி எஸ் சி பள்ளிகளுக்கு அனுப்பி வைத்துள்ளது அந்தக் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள விவரங்களின் அடிப்படையில் மாணவர்களுடைய மதிப்பெண் கணக்கிடப்படும் என்றும் இது வரும் ஜுன் ஐந்தாம் தேதிக்குள் நிறைவு செய்யப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது

மாணவர்களுடைய முந்தைய தேர்வுகளின் அடிப்படையில் மதிப்பெண் கணக்கீடு செய்யப்படும் என்று சி பி எஸ் சி ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது

அமெரிக்காவிலிருந்து ஆயிரம் ஆக்சிஜன் சிலிண்டர்களுடன் ஒரு விமானம் இன்று அதிகாலை இந்தியா வந்தடைந்தது கடந்த இரண்டு நாட்களில் மூன்றாவது முறையாக அமெரிக்க மருத்துவ உபகரணங்கள் இந்தியா வந்துள்ளது அமெரிக்காவின் இந்த உதவிக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் நன்றி தெரிவித்துள்ளது

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் புது தில்லியில் நடைபெறும் முதலாவது ஆட்டத்தில் ராஜஸ்தான் ஐதராபாத் அணிகள் மோதுகின்றன